கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்தும் மைக்ரோவேவ் சாதனத்தைமத்தியசாலைப் போக்குவரத்துத் துறைஅமைச்சர் திரு

மத்திய ஆயுஷ் மற்றும் பாதுகாப்புத் துறையின் இணைஅமைச்சர் திரு பழநீபத் யசேநாயக் கோரானாவால் பாதிக்கப்பட்டுள்ளார் அவர் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார்

என்றுமத்தியஅமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் தெரிவித்துள்ளார்

நேர்மையாகவரிசெலுத்துவோரைகௌரவிக்கும் வகையில் வெளிப்படையானவரிகட்டமைப்புத் திட்டத்தைபிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றுதொடங்கிவைக்கிறார்

வருமானவரிஉட்படபல்வேறுவரிகள் மேலும் தொடர்பானகணக்குகளைதாக்கல் செய்வதைஎளிதாக்கிவருகிறது

தொடர்ச்சியாகவரிசெலுத்துவதில் வெளிப்படைத் தன்மையைஉருவாக்கும் நோக்கில் இதன் புதியகட்டமைப்புத் திட்டத்தைபிரதமர் தொடங்கிவைக்கிறார் இந்தநிகழ்ச்சியில் மத்தியநிதியமைச்சர் திருமதி நிர்மலாசீதாராமள் நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் உட்படபலர் கலந்துகொள்கின்றனர்

பாதுகாப்பு ஆராய்ச்சிமற்றும் மேம்பாட்டுத் துறையின் இந்தசாதனம் முற்றிலும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது சிறு குறு மற்றும் நடுத்தரதொழில் முனைவோர் துறையின் கீழ செயல்படும் நிறுவனம் தயாரித்துள்ள இந்தசாதனம் ஃப்ரெஞ்ச் மற்றும் அமெரிக்கதரத்திற்கு இணையானதாகும்

மனிதர்களுக்குகேடுவிளைவிக்கும் புற ஊதாகதிர்கள் இந்தசாதனத்தில் வெளிப்படாதுஎன்றுபாதுகாப்புத் துறைதெரிவித்துள்ளது மத்திய ஆயுஷ் மற்றும் பாதுகாப்புத் துறையின் இணைஅமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோநாயக் கோரானாவால் பாதிக்கப்பட்டுள்ளார் அவர் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார் இது தொடர்பானட்விட்டரில் தாமாகவேதனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் தமக்குகொரோனாஅறிகுறிகள் இல்லைஎன்றும் அவர் தெரிவித்துள்ளார்

மின் சக்தியில் இயங்கும் வாகனங்களைப் பயன்படுத்தவோர் பதிவு செய்துகொள்ளுவதற்குமத்தியசாலைப் போக்குவரத்துஅமைச்சகம் அனுமதிவழங்கியுள்ளது இது தொடர்பானகடிதத்தைஅனைத்துமாநிலபோக்குவரத்துசெயலாளர்களுக்கும் மத்தியஅரசுஅனுப்பியுள்ளது பேட்டரிகள் இல்லாமல் வாகனங்களைபதிவு செய்துகொள்ளலாம் என்றும் விற்பனைசெய்யலாம் என்றும் அரசுதெரிவித்துள்ளது வாகனபதிவிற்குபேட்டரியின் விவரங்கள் தேவையில்லைஎன்றும் அரசுகூறியுள்ளது வாகனங்கள் வெளியிடும் புகையால் ஏற்படும் மாசைக் கட்டுப்படுத்துவதற்குமின்சக்தியால் இயங்கும் வாகனங்களின் உற்பத்தியைஅதிகரிக்கசாலைப் போக்குவரத்துஅமைச்சகம் கூறியுள்ளது

ஜம்முவில் உள்ள காத்ராவிற்குவிமானம் அல்லதரயில் பயணத்திற்குபதிலாகமக்கள் சாலை மூலம் செல்வதற்கேற்றவகையில் இந்ததிட்டம் செயல்படுத்தப்படுவதாகஅரசுகூறியுள்ளது முப்பததைந்தாயிரம் கோடி ருபாய் மதிப்பிலான இந்ததிட்டம் ஜம்முகத்துவா ஜலந்தர் அம்ரித்சர் கபூர்தலாமற்றும் லூதியானாவழியாகசெல்லும் பதாளகோட் மற்றம் ஜம்மு இடையேசாலைவிரிவாக்கப் பனிகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகஅமைச்சர் கூறினார்

மக்கள் நல்வாழ்வுத்துறைஅமச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் நோய் தொற்றுதடுப்புப் பணிகள் குறித்துமாநிலம் முழுவதும் உள்ளசுகாதாரத்துறைஅதிகாரிகளுடன் காணொலிகாட்சிவாயிலாகநேற்றுஆய்வு மேற்கொண்டார்

சென்னைபிராட்வே யில் காய்ச்சல் முகாமைஆய்வு செய்தமீன்வளத்துறைஅமைச்சா் திருஜெயக்குமாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

கோவிட் தொற்றுகாரணத்தால் இந்தசேவைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியாதெரிவித்துள்ளது வர்ததகரீதியாகவும் இந்தவழித் தடங்களில் பயனில்லைஎன்பதால் இந்தமுடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது

ஆண்டுகளாகபாதுகாப்பு கடந்த துறையில் பிரதமர் திரு ஆற நரேந்திரமோடிதலைமையிலானஅரசுபலமுக்கியதீர்மானங்களைநிறைவேற்றியுள்ளது ரானுவத்தினருக்கானஒருபதவிஒருஒய்வூதியத் திட்டத்தைசெயல்படுத்தியது

பாதுகாப்பு மற்றும் விமானதுறையில் உலகநாடுகளுக்கு இணையானநிலையை இந்தியாவும் பெறுவதற்கேற்ப சுய சார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் திட்டங்கள் செயல்படுத்தப்படும்

பிரதமர் நரேந்திரமோடிசெங்கோட்டையில் திரு மூவர்ணதேசியகொடிஏற்றுவைத்துநாட்டுமக்களுக்குஉரையாற்றுவார் இதனையடுத்துபாதுகாப்பு பலப்டுத்தப்பட்டுள்ளது வாகனபோக்குவரத்துமாற்றியமைக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றையடுத்துமத்தியஉள்துறைஅமைச்சகமும் சுகாதாரஅமைச்சகமும் செங்கோட்டையைச் சுற்றிலும் மக்கள் நெரிசலைத் தடுத்துசமுக இடைவெளியைபராமரிக்கின்றனர்

மத்தியஊரகவிவகாரங்கள் அமைச்சகம் இராண்டுக்குபத்தாயிரம் ரூபாய் கடனுதவிவழங்கிவருகிறது கோவிட் தொற்றுகாலத்தில் பாதிக்கப்பட்டசிறுவியாபாரிகளின் மறுவாழ்வுக்காக இந்ததொகைவழங்கப்படுகிறது அமெரிக்கதுணைஅதிபர் தேர்தலில் இந்தியவம்சாவளியைச் சேர்ந்ததிருமதி கமலாஹாரிஸ் ஜனநாயககட்சியின் அதிகாரப்பூர்வவேட்பாளராகபோட்டியிடுகிறார்

திருமதிகமலாஹாரிஸ் தற்போதுஅமெரிக்கநாடாளுமன்றசெனட் சபை உறுப்பினராகஉள்ளார்

போட்டியிடவுள்ளதிருமதிகமலாஹாரிஸ் க்குதமிழகதுணைமுதலமைச்சர் தேர்தலில் திரு பன்னீர்செல்வம் வாழ்த்துதெரிவித்துள்ளார் வேட்பாளராகஅறிவிக்கப்பட்டுள்ளதிருமதி